முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார்

கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு மாவட்டங்களில் முதலமைச்சர் திரு

கோவிட் தொற்றைத் தடுக்க தேவையின் அடிப்படையில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சிகிச்சை விரிவுபடுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

கொள்ளலாம் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு

திருவள்ளூர் வேலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது

எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று பிற வகுப்புகளின் பாடங்களுக்கான தொலைக்காட்சி கல்வி ஜளிபரப்பையும் அவர் தொடங்கி வைத்தார்

கல்வி மற்றும் கற்பித்தல் ஆகியவற்றில் ஏற்படும் சிரமங்களை எதிர்கொள்ளத் தேவையான ஆலோசனை வழங்கிட தமிழக அரசால் அமைக்கப்பட்ட வல்லுநர் குழுவின் அறிக்கையை அக்குழுவின் தலைவரும் பள்ளிக் கல்வி ஆணையருமான திருமதிசிஜி தாமஸ் வைத்யன் இன்று முதலமைச்சரிடம் வழங்கினார் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு

ஏ கெங்கோட்டையன் மற்றும் உயரதிகாரிகள் அப்போது உடன் இருந்தனர் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சா்கள் மற்றும் மாநில அரசின் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர்

மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் நோய்த் தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார் இந்த மூன்று மாவட்டங்களிலும் பல்வேறு திட்டப் பணிகளை நேரில் பார்வையிட்டு முதலமைச்சர் ஆய்வு செய்யவுள்ளதாகவும் முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கவுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன

நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க எளிய முறையிலான அளிக்கப்படுவதாகவும் மூலிகை பானங்கள் நவதானியங்கள் உள்ளிட்ட ஆரோக்கிய உணவுகளும் நீராவி பிடித்தல் கவாசத்திற்கான நறுமண சிகிச்சைகளும் தேவைக்கேற்ப அரசு மருத்துவமனைகளில் அளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்

சென்னை எண்னூரில் இன்று செய்தியார்களிடம் பேசிய அமைச்சர் இதனைத் தெரிவித்தார்

பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் சிறப்பு மருத்துவ முகாம்களில் இதர நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் இந்த வாய்ப்பை பொதுமக்கள் பயனப்டுத்திக் கொள்றுமாறும் அவர் அறிவுறுத்தினார் தற்போது ஊரடங்கு தளா்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டும் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

பொதுமக்கள் முக கவசும் அணிவதை கட்டாயம் பின்பற்ற வேண்டுமென்றும் திரு உதயகுமார் கேட்டுக் கொண்டார் மதுரையில் அமையவிருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை ஏழை எளிய மக்கள் உயர்சிகிச்சை பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் என்றும் அமைச்சர் திரு உதயகுமார் குறிப்பிட்டார்

புவியரசன் தெரிவத்துள்ளார்

எக்கநாயக்கன்பட்டி கிராமத்தில் பனைத் தொழிலை பிரதானமாகக் கொண்டு செயல்பட்டு வரும் பெண் தொழில்முனைவோருக்கு பேங்க் ஆப் இந்தியா வங்கி மூலம் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அந்த வங்கியின் மேலாளர் திரு அற்புத ஆல்பர்ட் தெரிவித்துள்ளார்